செயல்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

கொண்டாடப்படுகிறது

ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

வருகின்றன இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்திரபிரதேச மாநிலம் அலினா் முஸ்லீம் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் கருத்து வேறபாடுகளை மறந்து நாட்டை கட்டமைப்பதில் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் சாதி மத பாகுபாடின்றி அனைவருக்குமான வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் நாட்டை கட்டனமப்பதில் அலினா் முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவா்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார்

இஸ்லாமிய மாணவிகளின் கல்வி மற்றும் அவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மாலை நாலரை மணி அளவில் தொடங்கும் இதற்காள நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் புவி அறிவியல் அமைச்சகமும் விஞ்ஞான பாரதியுடன் இணைந்து இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நடத்துகின்றன

வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசன் திரு ராபாட் ஒப்ரைன்டமிருந்து அமெரிக்காவுக்காள இந்திய துதர் திரு தரன்ஜித்சிய் சாந்து பெற்றுக்கொண்டார் ள்வதேச அளவில் இந்தியாவை வலிமைமிக்க நாடாகவும் அமெரிக்காவுடனான நட்புறவை மேம்படுத்தியதற்காகவும் திரு நரேந்திரமோடிக்கு இந்த விருதை திரு டொனாள்ட் ட்டிரம் இந்த விருதை வழங்கியுள்ளார் இதேபோஸ் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசம் ஜப்பாள் முன்னாள் பிரதமர் திரு ஸின் சோ அபே ஆகியோருக்கும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது வினவிலங்குகள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

கணித மேதை சீளிவாச ராமாலுஐத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராமானுஜத்தின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் கணித துறைக்கு ராமானுஜம் ஆற்றிய பங்களிப்பு அனைவருக்கும் உத்தேகம் அளிப்பதாக உள்ளது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அளமச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ராமானுஜத்திற்கு புகழாரம் சூட்டியுள்ளார் தேசிய கனித தினத்தையொட்டி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

தாங்களே கட்ட வசதியில்லாத பயனாளிகளுக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வீட்டுவசதி மற்றும் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் கட்டி முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு

சீனிவாசா உள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் மாநில அரசின் தலைமச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்தக்குழுவினா் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமானவரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் மாவட்ட தேர்தல் அதினரிகள் மற்றும் காவல்துறை அதினரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடனா்

தற்போது இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இதையடுத்து கடந்த பத்து நாட்களில் சென்னை வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெிவித்துள்ளார் இங்கிலாந்திலிருந்து சென்னை வரும் பயணிகளுக்கு விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்வது குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இது தொடர்பாக அந்த மாநில முதலமம்சர் திரு

ஜம்மு கஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பதிவாள வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன